பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் சர்வதேச ஒத்துழைப்பின் அவசியம் குறித்து பிரதமர் அவர்களிடம் எடுத்துரைத்தார்

நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இன்று கேட்டறிந்தார் ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கான காலக்கெடு

வரும் ஆண்டு ஜனவரி மாதம் இறுதி வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

பெர்னான்டஸ் வெற்றி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சவுதி அரேபியாவிற்கு புறப்படுகிறார் தமது பயணத்தைபொட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில் சவுதி அரேபியாவும் இந்தியாவும் எரிசக்தி பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் கலாச்சாரம் போன்ற துறைகளில் ஒருங்கிணைந்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார் தமது பயணத்தின் மூலம் இருநாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு மேலும் வலுப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாளை ரியாதில் நடைபெறும் முதலீட்டு உச்சிமாநாட்டில் கலந்துகொள்கிறார் சவுதி அரேபிய மன்னர் திரு சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சௌத் மற்றும் இளவரசர் திரு முகமது பின் சல்மான் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு ஆலோசனை நடத்துகிறார்

அங்கு நடைபெறும் விழாவில் சவுதியில் வாழும் இந்தியர்களுக்காக பிரதமர் ரூபே கார்டு வசதியை நாளை தொடங்கிவைக்கிறார்

சவுதியிலிருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கு இணையதளம் மூலமான விசா வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது

ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்தனர் அவர்களுடன் பேசிய பிரதமர் ஐரோப்பியாவுக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள நல்லுறவு வலுப்பெறுவதற்கான தேவை இருப்பதாக கூறினார் ஆசிய மண்டலம் மற்றும் சர்வதேச விவகாரங்களில் ஐரோப்பிய யூளியன் உடனான ஒருங்கிணைப்பு அவசியம் என்று அவர் தெரிவித்தார்பயங்கரவாதத்தை எதிர்க்கவும் சுற்றுக்குழலுக்கு பாதகம் அல்வாத சர்வதேச சூரியசக்தி உற்பத்திக் கூட்டமைப்பை வலுப்படுத்தவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஜம்மு கஷ்மீர் மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கும் நாடாளுமன்றக்குழுவினரின் பயணம் சிறப்பதற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டார்

மகாராஷட்ராவில் ஆட்சியமைப்பது குறித்து அதிகார பகிர்வு குறித்தும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ்சும் சிவசேனாவின் மூத்த தலைவரும் போக்குவரத்துத்துறை அமைச்சருமான திரு திவாகர் ரவுத்தும் இன்று ஆளுநர் திரு பகத் சிங் கோஷிபாரியை தனித் தனியாக சந்தித்துப் பேசினர் ஆளுநரை சந்தித்தபோது அரசியல் தொடர்பாகவோ ஆட்சியமைப்பது குறித்தோ எதுவும் பேசவில்லை என்று செய்தியாளர்களிடம் அவர்கள் தெரிவித்தனர்

சமுதாயப் பணிகளை சிறப்பாக மேற்கொண்ட தனியார் நிறுவனங்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாளை வழங்குகிறார்

பொதுவாழ்வில் தூய்மையை பேணவும் அதில் மக்களின் பங்களிப்பை உறுதி செய்யவும் மத்திய வஞ்ச ஒழிப்பு ஆணையம் இன்று முதல் வரும் இரண்டாம் தேதி வரை லஞ்ச ஒழிப்பு வாரமாக கடைபிடிக்கிறது இந்த ஆண்டின் மையக்கருத்து நேர்மையே வாழ்வின் நெறி என்பதாகும் நேர்மையான பாரடட்சுமற்ற லஞ்சமற்ற சுதந்திர சமுதாயத்தை கட்டுவதில் இது இளைஞர்களுக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கும் என்று ஊழல் ஒழிப்பு ஆணையம் கூறியிருக்கிறது இந்நாளைபொட்டி மத்திய அரசு அலுவலகங்களில் வஞ்ச ஒழிப்பு உறுதி மொழி ஏற்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது ஹரியானாவில் மாரடைப்பால் காலமான பிஜேபி மாநிலத் தலைவர் கமல் சர்மாவின் உடல் இன்று பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் தகனம் செய்யப்பட்டது அம்மாநில முதலமைச்சர் திரு மளோகர் வால் கட்டார் மத்திய அமைச்சர்கள் திரு தர்மேந்திர பிரதாள் திரு சோம் பிரகாஷ் உள்ளிட்ட பல தலைவர்கள் கலந்துகொண்டனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சர்மா கட்சியின் நலனுக்காக பஞ்சாபில் அரும்பாடுபட்டார் என்றும் அவரது குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்வதாகவும் கூறியுள்ளார்

சிறுவனை மீட்பதற்கு பல்வேறு யுக்திகள் கையாளப்பட்டு வருகின்றன இதில் அனுபவம் உள்ள துறைகளின் ஒருங்கிணைப்புடன் அரசின் மூத்த அதிகாரிகள் இப்பணிகளை மேற்பார்வையிட்டு வருகின்றனர் இந்நிலையில் சிறுவனை பத்திரமாக மீட்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொன்டு வருவதாக வருவாய் நிர்வாக ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சிறுவனை மீட்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இன்று கேட்டறிந்தார் இத்தொடர்பாக பிரதமர் வெளியிட்ட ட்விட்டர் செய்தியில் சிறுவன் பாதுகாப்பாக இருப்பதற்கு தாம் பிரார்த்திப்பதாகவும் பணிகள் தொய்வின்றி நடைபெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த சம்பவத்தையடுத்து பயன்படுத்தாத ஆழ்துளை கிணறுகளை உடனடியாக மூட வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட நிர்வாகம் இதனை உறுதி செய்ய வேண்டும் என்றம் அரசு வலியுறுத்தியுள்ளது ஐரோப்பிய யூளியனில் இருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கான காலக்கெடு பிரக்சிஸ்ட் நடவடிக்கைக்கு வரும் ஆண்டு ஜனவரி மாதம் இறுதி வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் ரொனால்டு டஸ்க் இதற்கான அறிவிப்பை தமது டுவிட்டர் செய்தியில் வெளியிட்டுள்ளார் பிரிட்டன் ஐரோப்பிய யூனியனில் இருந்து வெளியேறுவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதை அந்த டுவிட்டர் செய்தியில் அவர் தெளிவுப்படுத்தியுள்ளார் அர்ஜென்டினா அதிபர் தேர்தலில் முதல் சுற்றிலேயே இடது சுரி வேட்பாளர் திரு ஆவ்பர்ட்டோ பெர்னான்டஸ் வெற்றி பெற்றுள்ளார் சந்தை பொருளாதார ஆதரவாளரான திரு மரிஷியோ மாக்ரியின் ஆட்சிக்கு எதிராக தொடர்ந்து நடந்து வந்த கிளர்ச்சிகள் இதன்மூலம் முடிவுக்கு வருகின்றன

திரு பெர்னான்டஸ் வெற்றியின் மூலம் முன்னாள் அதிபர் திரு கிறிஸ்டினா க்ரிச்னர் துணை அதிபராவது உறுதியாகியுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்து வரும் இரண்டு தினங்களுக்கு தமிழகம் முழுவதும் மிதமாள மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய துணை தலைமை இயக்குனர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் கோவா அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது மகாஹ் ஓபள் பேட்மிண்டன் போட்டி நாளை தொடங்குகிறது இந்தியாவின் சார்பில் சுபாங்கர் தே சமீர் வர்மா சௌரப் வர்மா ஐக்கம்புடி மேஹ்னா ராம் பூர்விஷா ஆகியோர் பங்கேற்கின்றனர்